நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

நடப்பு பருவத்தில் இதுவரை இருபத்து ஏழரை லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு காமராஜ் தெரிவித்துள்ளார்

வெளிநாட்டு முதலீடுகளுக்கும் பல்வேறு தொழில் வாய்ப்புகளுக்கும் உகந்த நாடாக இந்தியா உருவாகி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் அமெரிக்க இந்திய வர்த்தக குழுமம் ஏற்பாடு செய்த உச்சிமாநாட்டில் நேற்று பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார் சுயசார்பு இந்தியா திட்டத்தின்மூலம் வளமான உலகை நோக்கிய பயணத்திற்கு இந்தியா பங்களித்து வருவதாகவும் அவர் கூறினார் வெளிநாட்டு நிறுவனங்கள் எளிதாக இந்தியாவில் முதலீடு செய்யவும் தொழில் தொடங்கவும் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டுள்ளதாகவும் போட்டிகளை ஏற்படுத்தும் வகையில் முக்கியமான துறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் வேளாண் துறையில் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளையும் குறிப்பிட்ட பிரதமர் அத்துறையிலும் விண்வெளி காப்பீடு பாதுகாப்பு உட்பட பல்வேறு துறைகளிலும் முதலீடுகளுக்கு உள்ள வாய்ப்புகளை விரிவாக எடுத்துரைத்தார் தனியார் மற்றும் அந்நிய முதலீடுகளுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதையும் தனது உரையில் அவர் சுட்டிக்காட்டினார் சுகாதாரம் வேளாண்மை வணிகம் தொடர்பான காப்பீடுகளிலும் ஆயுள் காப்பீடு துறையிலும் அந்நிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகளையும் அவர் எடுத்துரைத்தார்

தமிழகத்தின் முதலாவது பிளாஸ்மா வங்கியை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நேற்று திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதனையடுத்து

இதனையடுத்து

பரிசோதிக்கப்பட்டுள்ளன

காமராஜ் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த ஆண்டுதான் மிக விரைவாக நெல் கொள்முதல் இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக கூறினார்

நோய்க் கட்டுப்பாட்டு மண்டலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் அல்லது பெற்றோர் தனிமைப்படுத்தும் காலம் முடிந்தபிறகு அல்லது அவர்கள் வசிக்கும் பகுதி கட்டுப்பாட்டு மண்டலங்களிலிருந்து விடுபட்ட பிறகு வந்து மதிப்பெண் பட்டியலை பெற்றுக் கொள்ளலாம் தளிமனித இடைவெளியுடன் நிற்பதற்கு ஏதுவாக தரையில் குறியீடுகள் போடப்பட வேண்டும் என்றும் அதற்குள் மாணவர்கள் அல்லது பெற்றோர்கள் நிற்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் பள்ளிகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன பள்ளிகளுக்கு வரும்போது அனைவரும் கட்டாயமாக முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்றும் நுழைவாயிலில் கூட்டம் சேர அனுமதிக்கக்கூடாது என்றும் கூட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மதிப்பெண் சான்றிதழ்களை வழங்கும் பள்ளி ஊழியர்கள் கட்டாயம் கையுறைகள் அணிந்திருக்க வேண்டும் என்றும் தனிமனித இடைவெளியுடன் மாணவர்கள் பெற்றோர்கள் அமர இரண்டு வகுப்பறைகள் காத்திருப்பு இடமாக வைத்திருக்க வேண்டும் என்றும் அந்த வழிகாட்டு நெறிமுறைகளில் கூறப்பட்டுள்ளது தேர்வுத் தாளின் நகலை கோருவதற்கும் மறுமதிப்பீடு செய்வதற்கும் மதிப்பெண்ணை மறுகூட்டல் செய்வதற்கும் விண்ணப்பிக்கும்போது தனிமனித இடைவெளியை பின்பற்ற வேண்டும் இந்தப் பணிகளை மேற்கொள்வதற்கு முன்பு பள்ளி வளாகங்கள் மேஜை நாற்காலிகள் கதவு கைப்பிடிகள் ஆகியவற்றை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் நாள்தோறும் இப்பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்றும் இதற்கான சுகாதாரத்துறையின் வழிகாட்டு நெறிமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பள்ளிகளுக்குள் நுழைவதற்கு முன்பு நுழைவாயிலில் வைக்கப்பட்டுள்ள சோப்பு அல்லது கிருமி நாசினியைக் கொண்டு கைகளை கட்டாயம் சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் அதன்பிறகே அவர்களை பள்ளிக்குள் அனுமதிக்க வேண்டும் என்றும் மாநில அரசு கூறியுள்ளது பள்ளிகளில் உள்ள கழிப்பறைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றுவதை பள்ளி நிர்வாகம் உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் மாணவர்கள் ஊழியர்கள் அனைவரும் தங்களது அடையாள அட்டைகளை அணிந்திருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது பள்ளி வளாகத்தில் எச்சில் துப்ப தடை விதிக்கப்படுவதோடு கைகழுவும் இடங்களில் எச்சில் துப்பியிருந்தால் அவற்றை உடனடியாக தண்ணீரைக் கொண்டு குத்தம் செய்ய வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

செல்வராஜ் தெரிவித்துள்ளார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் குற்ற செயல்களிலிருந்து திருந்தி வாழ்பவர்கள் புதிய தொழில் தொடங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் கடனுதவி வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷினி தெரிவித்துள்ளார்

நீலகிரி தருமபுரி கோவை சேலம் மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது

ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டுப் பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் நேற்று திடீரென தாக்குதல் நடத்தினர்

பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார்